ஆசிய வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை உறுதி செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பு வழங்க உள்ளது அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பிஜேபி யின் திரு தேவேந்திர பட்நவிஸ் பதவியேற்றதை எதிர்த்து சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தூக்கல் செய்த மனுவை விசாரித்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்குகிறது

அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிய் கோஷியாரியின் முடிவு குறித்து தெரிவிக்க இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அவகாசம் வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் அதிகபட்ச ஆதரவு இருந்ததன் அடிப்படையிலேயே அரசு அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்ததாக அவர் கூறினார்

தங்களது கூட்டணிக்கு பெரும்பான்மை உறப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே மகாராஷ்டராவில் தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகிய கட்சிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அணிவகுப்பு ஊடகத்துறையினர் முன்பு நேற்று நடைபெற்றது மாநிலத்தில் உள்ள சூழ்நிலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு ரிஷப் தன்வே சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிக்க தயாராக உள்ளதாக கூறினாா் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று செயல்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்

இதனை முன்னிட்டு நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டுக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த கூட்டத்தில் உரையாற்றுகிறார் நாடாளுமன்றத்தின் வரவாற்று சிறப்புமிக்க சிறப்புகளை எடுத்துரைக்கும் டிஜிட்டல் கண்காட்சியை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிறார் இதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் வழக்கமான நடவடிக்கை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் இன்றைய கூட்டத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்வா உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இந்நாளை நினைவுகூறும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அரசியலமைப்பின் முக்கியத்துவம் குறித்து குடிமக்கள் அழிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் நடைமுறையில் அனைத்து இந்தியர்களும் பங்கேற்க வேண்டும் என்ற நோக்குடன் இந்நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது

தில்லியில் உள்ள தகுவாகுபாத் வனப்பகுதியில் குருரவிதாஸ் கோவிலுக்கு நிரந்தர கட்டிதத்தை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் அர்ஜூன் மிஸ்ரா மற்றும் சூரியாகந்த் அடங்கிய அம்வு இந்த கோவில் வளாகத்தில் குளம் ஒன்று அமைக்கவும் அனுமதி அளித்துள்ளது குருரவிதாசின் பக்தர்கள் வசதிக்காக இந்த அனுமதியை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது

இதனை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியுள்ளது காற்றின் தரம் பாதுகாப்பான குடிநீர் குப்பை மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றுவது குறித்து அறிக்கை தூக்கல் செய்யுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

ஜார்கண்ட் சுட்டப்பேரவைத் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெற உள்ளது வேட்பு மனுக்களை விலக்கிக்கொள்ள வரும் வியாழக்கிழமை கடைசி நாளாகும்

வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள முதல் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி கும்முளா மேதினி நகர் ஆகிய இடங்களில் பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் ஜார்க்கன்டில் வளர்ச்சி பனிகளை வேகப்படுத்தவேணடியது அவசியம் என்று கூறினார் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் வளர்ச்சியே முக்கிய பணி என்று அவர் தெரிவித்தார் நிலையற்ற ஆட்சி அமைந்தல் நக்சல் தீவிரவாதம் வலுவடையும் என்பதால் நிலையான ஆட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் திரு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா தலைவர் திரு பாபுலால் மராண்டி ஜார்க்கண்ட் மாணவர் சங்கத் தலைவர் திரு கரேஷ்குமார் மஹாத்தோ ஆகியோரும் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் காங்கிரஸ் ஆர் ஜே டி மற்றும் இடதுசாரி கட்சிகள் தேர்தல் பேரணி நடத்தவுள்ளது

ஐம்மு காஷ்மீரின் புல்வாமா மாட்டத்தில் உள்ள துருப்கம் பகுதியில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத தீவிரவாதி ஒருவர் கட்டுக்கொல்லப்பட்டுள்ளார் பாதுனாப்புப் படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அப்பகுதயில் ரோந்து பணி நடைபெற்றதாகவும் அப்போது அங்கு பதங்கியிருந்த தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சண்டையில் மற்றொரு தீவிரவாதி கற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நாட்டில் வெங்காய இருப்பு மற்றும் தேவை குறித்து மத்திய நுகர்வோர் நலத்துறை செயலாளர் திரு அவினேஷ் கேசி வத்சவ் அனைத்து மாநில அதிகாரிகளுடன் நேற்று கானொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார்

வெங்காய தேவையை ஈடுசெய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தவிர அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் இதுகுறித்து கடிதம் எழுதப்பட்டுள்ளது நுகர்வோருக்கு தாராளமாக வெங்காயத்தை விநியோகிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டுமௌ அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தவாக விளங்கும் எந்தவொரு நடவடிக்கையிலும் இலங்கை ஈடுபடாது என அந்நாட்டு அதிபர் கோத்தபயா ராஜபக்சே தெரிவித்துள்ளாா் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி அளித்த அவர் இந்தியாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தாா் முதலீடு மற்றும் உதவிகளை தங்களது நாடு எதிர்பார்க்கும் அதே வேலையில் ராணுவ மற்றும் அரசியல் பிரச்சனைகளில் தலையிட விரும்பவில்லை என்று அவர் கூறினார் சீனாவிடமிருந்து முதலீடுகளை பெரும் அதே வேலையில் அம்பன்தோடா துறைமுகத்தின் அதிகாரத்தை சீனாவிற்கு எந்த காலத்திலும் வழங்க முடியாது என்று அவர் தெரிவித்தாா் இதற்கு முன்பு நடைபெற்ற ராஜபக்சே ஆட்சி காலத்தில் சீனாவுடன் வர்த்தக நோக்கில் மட்டுமே நல்லுறவு நீடித்து வந்ததாகவும் அவர் கூறினார் ஆசிய வில்வித்தை போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை உறுதி செய்துள்ளது பேங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ரிக்கல் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அட்டானுதாஸ் மற்றும் தீபிகா குமாரி இணை சீன இணையை வீழ்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது காம்பவுன்ட் கலப்பு இரட்டையர் பிரிவில் அபிஷேக் வர்மா மற்றும் ஜோதி கர்கா வென்னம் இணை அரையிறுதியில் கொரிய இணையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்திற்கான இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளது